மக்களவைக்கான ஐந்தாவது கட்ட தேர்தலின் வாக்குப் பதிவு சற்று முன் தொடங்கியது

அணியைவென்றது

பிஜேபி தலைவர்களான ராஜீவ் பிரதாப் திரு மற்றம் ருஷ் திரு அர்ஜுன் முண்டா ஆகியோர் போட்டியிடுகின்றனர்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 ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு பிரதமர் மோடி இன்று சொல்கிறார் இம்மாநில தலைநகர் புவனேஸ்வரிவிருந்து விமானம் மூலம் புயலால் பாதிக்கப்பட்ட பூரி குர்தா கட்டாக் ஐகத் சிங்பூர் ஜாஜ்பூர் கேந்திர பாரா பத்ரக் மற்றும் பலாகோர் பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்ட பின்னர் சீரமைப்பு பணிகள் குறித்து மாநில அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்கிறார் முன்னதாக அம்மாநில ஆளுநர் திரு கணேசிவால் மற்றும் முதலமைச்சர் நவீன்பட்நாயக்குடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார்

பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களது தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுள்ளனர்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 அதன் பிறகு ஜார்க்கண்ட் மாநிலம் சுய்பாசா என்ற இடத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்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 காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஹரியானாவிலுள்ள பிவானி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் மாயாவதி உத்திரபிரசேதத்திலுள்ள பஸ்தி மற்றும் பல்ராம்பூர் ஆகிய மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பூரியில் இந்திய கடல்படையினர் நிவாரண முகாம்கள் அமைத்து அப்பகுதியிலுள்ள மக்களுக்கு உதவி வருகின்றனர் பென்ட்டகோட்ட என்ற கிராமத்தில் சமூக சமையல் கூடம் அமைக்கப்பட்டு கமார் ஆயிரம் நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது

மருத்துவ உதவி எமயங்கள் சத்திரகட் மற்றும் ஜன்கியா கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய கடற்படை கூறியுள்ளது

ஃபோனி புயலால் ஒடிசா மாநிலம் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ அனைத்து மாநிலங்களும் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஒடிசா மாநிலத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க மகாராஷ்டிர மாநிலம் தயாராக உள்ளதாக அவர் கூறியுள்ளார்

பவர் படுகாயமடைந்துள்ளனர்

இந்த விபத்து குறித்து அற்நாட்டு அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி வந்ததாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பிரதமருமான டாக்டர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார் பிடிஐக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் மத்திய அரசு மேற்கொண்ட தவறான நடவடிக்கை காரணமாக அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியானது நாட்டின் பொருளாதாரத்தை வேறு விதமாக கையாண்டு இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தேசிய நலனை கருத்தில் கொள்ளாமல் வெளியுறவுக் கொள்கைகள் பின்பற்றப்பட்டதாகவும் டாக்டர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார்

திரு அருண்ஜேட்லி தனது முகநால் பதிவில் பொருளாதாரம் சீர்குலைந்த முதல் ஐந்து நாடுகளில் இந்தியா முன்பு இடம் பெற்றிருந்ததாகவும் இப்போது உலகின் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறி செல்லும் இந்தியாவை முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் குறைகூறுவது வியப்பளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் போனி புயவால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவில் மின் விநியோகம் மற்றும் தொலைத் தொடர்பு சேவைகளை சீரமைக்கும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மத்திய அரசு அறிவறுத்தியுள்ளது ஜடிசாவில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து அமைச்சரவை செயலாளர் திரு பி கே சின்ஹா தலைமையில் தேசிய பேரிடம் மேலாண்மை குழுவின் ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர மாநிலங்களிலும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது ஜடிசாவில் உள்ள புவனேஷ்வர் மற்றும் பூரி நகரத்தில் மின் விநியோகத்தில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ப்ளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

இந்தப் போட்டியில் தோல்வியடைந்ததள் மூலம் கொல்கத்தா அணி ப்ளே ஆப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தது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

லீக் கற்று ஆட்டங்கள் முடிவடைந்த நிலையில் ப்ளே ஆப் கற்று நாளை தொடங்குகிறது சென்னையில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இதில் வெற்றிபெறும் அணி நேரடியாக இறுதிப்போட்டிக்கு முன்னேறும் தோல்வியடையும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள எலிமினேட்டர் பிரிவு ஆட்டத்தில் வெற்றிபெறும் அணியுடன் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள இறதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பங்கேற்கும் எலிமினேட்டர் சுற்றில் தில்லி அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மலேசிய தலைநகர் கோலம்பூரில் நடைபெற்ற ஆசிய ஸ்குவாஷ் சும்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் கோஷால் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பா ஆகியோர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளனர்

மகளிர் ட்வெள்டி ட்வெள்டி சேலஞ்ச் கிரிக்கெட் போட்டி இன்று ஜெய்ப்பூரில் தொடங்குகிறது

மகளிர் கால்பந்து லீக் போட்டி லூதியானாவில் நேற்று தொடங்கியது